நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுக ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாது என முதலமைச்சர் திரு

மஹிந்தா ராஜபக்சே பொறுப்பேற்றுள்ளார்

இந்தியாவும் ஜப்பானும் மிகுந்த நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகள் என்றும் இவ்விரு நாடுகளின் கூட்டணி ஒரு வெற்றிக் கூட்டணி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மூன்று நாள் பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டுச் செல்கிறார் இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜப்பானுடனான இந்தியாவின் நட்புறவு உயர்ந்த நோக்கங்களை கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் பிரதமர் திரு

ஜப்பான் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் மும்பை அஹமதாபாத் புல்லட் ரயில் மற்றும் பிரத்யேக சரக்கு ரயில்பாதை திட்டங்கள் இருநாடுகளின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

பிரதமரின் ஹிந்தி உரை முடிவடைந்ததும் அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும்

செல்ஃபோன் வாடிக்கையாளர்கள் பற்றிய விவரங்களை மின்னனு முறையில் அறிந்து கொள்வதற்காக ஆதார் எண்ணை பயன்படுத்துவதை நிறுத்தமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் அளித்த தீர்ப்பில் தனியார் நிறுவனங்கள் ஆதாரை பயன்படுத்த அனுமதி மறுத்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது புதிய செல்ஃபோன் இணைப்புகளை வழங்குவதற்கும் ஆதாரை பயன்படுத்தக் கூடாது என மத்திய தொலைத் தொடர்புதுறை அறிவுறுத்தியுள்ளது

அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பீகார் மாநிலத்தில் பிஜேபியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் சம எண்ணிக்கையிவாள தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று நஐக்கிய நஐனதா தள தைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமாரும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் கூட்டாக செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தனர் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளுடனும் கௌரவமான முறையில் தொகுதிப் பங்கீடு செய்து கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் எந்தெந்தக் கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது பற்றிய விவரம் இன்னும் நான்கு நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் அவர்கள் கூறினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றத் தவறிவிட்டதாகவும் அவரது ஆட்சி இந்தியாவின் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல என்றும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சசிதரூரின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் வகுப்பு மோதல்கள் குழு தாக்குதல்கள் மற்றம் பசுப் பாதுகாப்பு என்ற பெயரில் நடைபெறும் தாக்குதல்கள் போன்ற முக்கியமான விஷயங்களில் மத்திய அரசு அமைதி காப்பதாகவும் குற்றம் சாட்டினார் பல்கலைக் கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிபிஐ போன்ற தேசிய அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் டாக்டர் மன்மோகன்சிங் தெரிவித்தார் தமிழகத்திற்கு காவிரி தண்ணீருடன் கோதாவரி நதிநீரும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாகபட்டிணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான முயற்சிகளை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மேற்கொண்டு வருவதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விபத்துக் காப்பீடு ஆயுள் காப்பீடு முத்ரா கடன் உதவி அடல் யோஜனா மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்புத் திட்டங்கள் குறித்து சும்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மக்களிடம் விளக்கும் வகையில் முகாம்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தஞ்சாவூர் நாகை இடையேயான தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு மாநில அரசு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் அஇஅதிமுகவில் பிளவை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியாகிவிட்டதாக முதலமைச்சர் திரு

கோவையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சென்னை உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுத்திருப்பதாக கூறினார் தமது தலைமையிலான ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தலைமையிலாள ஆட்சிக் காலங்களில் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் குழந்தைகளுக்கு காய்ச்சலுடன் சோர்வோ முகம் வீக்கமாகவோ இருந்தால் அவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்குமாறு மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்வையிட்ட அவர் உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்

தமிழக அரசு தொல்லியல் துறையின் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள புரீசங்கரா கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நதிகளும் தமிழ்ச் சமுதாயமும் என்ற பன்னாட்டு ஆய்வுக் கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர் தமிழ் ஆய்வுகளுக்காக தமிழ் வள மையமும் தமிழ் பண்பாட்டு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கோவை மாவட்டத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடத்தப்படவுள்ள பன்னாட்டு ஜவுளிக் கண்காட்சி உலகிற்கே ஒரு முன்மாதிரியாக அமையும் என கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஒஎஸ்

இந்த கண்காட்சிக்கான சின்னம் இணையதளம் மடிப்பேடு மற்றம் விளம்பர குறம்படத்தினை திரு

மனியன் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி ஆகியோர் கோவையில் நேற்று வெளியிட்டனர் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது தொடர்பான வழக்குகளில் மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் முரண்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ்பாரதி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது

ரனில் விக்ரமசிங்கே நீக்கப்பட்டு புதிய பிரதமராக முன்னாள் அதிபர் திரு மஹிந்தா ராஜபக்சே நேற்று மாலை பதவியேற்றுக் கொண்டார்

வெஸ்ட் இண்உஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் எம்

தோனி நீக்கப்பட்டுள்ளார் விராட் கோலிக்கும் வெஸ்ட் இண்டீசுக்கு எதிரான ட்வென்டி ட்வென்டி போட்டியில் ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளது